எந்திரங்களுக்கும் ஒப்புகைச் சீட்டுகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற எதிர்க்கட்சிகளின் புகாரை தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது

சிபார்க்க உத்தரவிட வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது

ஜனநாயகக் கூட்டணி தலைவர்கள் இன்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை நடத்தவுள்ளனர்

கிர்கிஸ்தான் புறப்பட்டுச் சென்றார்

மேரிகோம் இன்று தனது திறமையை வெளிப்படுத்தவுள்ளார் உத்திரபிரதேசத்தில் மக்களவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சந்தேக்திற்கிடமான முறையில் உள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது காஸிப்பூர் சந்த்தாலி ஜான்ஸி தொகுதிகளில் சில பகுதிகளில் இத்தகைய சந்தேகம் எழுப்பப்படுவது பற்றி தேர்தல் ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்த வாக்குப்பெட்டிகளும் ஒப்புகை வாக்குச்சீட்டுகளும் வேட்பாளர்கள் முன்னிலையில் பத்திரமாக சீலிடப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் வீடியோ புகைப்பட சான்றுடன் வைக்கப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் தேர்தல் ஆணையும் கூறியுள்ளது இது தவிர இந்த பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் சி சி டி வி கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டு பாதுகாப்புப் படையினரும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

சென்னையைச் சேர்ந்த தொழில்நுட்ப நிபுணர்கள் சிலர் தாக்கல் செய்த பொதுநல மனு மீது உச்சநீதிமன்ற விடுமுறைக்கால அமர்வு இன்று விசாரணைக்கு வந்தது ஏற்கனவே இது குறித்து தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அமாவு தெளிவான உத்தரவை பிறப்பித்துவிட்டதால் அதை மீறி உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று இந்த மனுவை விசாரித்த நீதிபதி திரு அருண்மிஸ்ரா தலைமையிலான அமா்வு தெரிவித்தது

மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளுடன் ஒப்புகைக் சீட்டு வாக்குகளையும் சரிபார்க்க வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தேர்தல் வேண்டுமென்று ஆணையத்தை எதிர்க்கட்சிகள் இன்று வலியுறுத்தவுள்ளன ஒரு வாக்குப்பதிவு மையத்தில் ஒப்புகைச் சீட்டு எண்ணிக்கைக்கும் மின்னணு வாக்குப்பதிவு எண்ணிக்கைக்கும் இடையே முரண்பாடு இருக்குமானால் சட்டமன்ற தொகுதி வாக்குகள் அனைத்தையும் மீண்டும் சரிபார்க்க வேண்டுமென்று எதிர்க்கட்சிகள் கோருகின்றன இத்தகைய ஒப்பீடுகளை ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஐந்து வாக்குப்பதிவு மையங்களில் மட்டுமே சரி பார்க்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதன் காரணமாக வாக்கு எண்ணிக்கையில் சற்று தாமதம் ஏற்படக்கூடும் என்று தெரிகிறது

இது தவிர கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த வன்முறை சம்பவங்கள் குறித்து விரிவான அறிக்கை அளிக்குமாறு அந்த மாவட்ட மாஜிஸ்திரேட்டுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது பிஜேபி யின் முக்கிய தலைவர்களைக் கொண்ட துதுக்குழு நேற்று தேர்தல் ஆணையத்தை சந்தித்து மேற்கு வங்கத்தில் சில பகுதிகளில் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டுமென்று கேட்டுக் கொண்டது இந்த சந்திப்புக்குப பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் மேற்குவங்கத்தில் பிஜேபி வேட்பாளர்களையும் ஊழியர்களையும் திரணமூல் காங்கிரஸ் தலைவா் செல்வி மம்தா பானா்ஜி அச்சுறுத்துவதாகக் கூறினாா் இந்த பிரச்சினையில் தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டதாக அவர் தெரிவித்தார் மேற்குவங்கத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னரும் பின்னரும் வன்முறை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் காலவரம்பு முடியும் வரை அங்கு மத்திய படைகளை நிறுத்தி வைக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார்

மக்களவைத் தேர்தல் முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகவுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணித் தலைவர்கள் புதுதில்லியில் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளனர் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா தேசிப ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சித் தலைவர்களுக்கு புதுதில்லியில் இன்று விருந்தளிக்கிறார் இக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்தகொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள் தலைவருமான திரு நிதிஷ்குமார் சிவசேனா தலைவர் திரு உத்தவ்தாக்ரே அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் லோக்ஜன் சக்தி தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வன் ஆகியோரும் இக்கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளனர் பிஜேபி தலைவர்களும் கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து அரசியல் சூழ்நிலை குறித்து விவாதிக்கவுள்ளனர்

வாக்கு எண்ணும் மையங்களில் சி சி டி வி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள

உதம்பூர் தொகுதியில் பதிவான வாக்குகள் கத்துவாவில் உள்ள அரசு கல்லூரியில் எண்ணப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கிர்கிஸ்தான் நாட்டின் தலைநகர் பிஷ்கெக்கில் நடைபெற உள்ள ஷாங்காய் கூட்டமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் புதுதில்லியிலிருந்து இன்றுகாலை புறப்பட்டுச் சென்றார் இன்றும் நாளையும் நடைபெறும் இரண்டு நாள் மாநாட்டின் போது சர்வதேச மற்றும் ஆசிய மண்டலத்தில் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் குறித்தும் பயங்கரவாதம் குறித்தும் அவர் கலந்துரையாடுகிறார் இந்த கூட்டமைப்பில் இந்தியா கலந்துகொள்வது இது இரண்டாவது முறையாகும் தோதலுக்குப் பிந்தைய எக்ஸிட்போல் கருத்துக் கணிப்பு முடிவு குறித்த சந்தேகங்கள் வாக்கு எண்ணிக்கை முடிவு வெளியாகும்போது முழுமையாக நீங்கி விடும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார்

இதற்கும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கருத்துக்கணிப்பு முடிவை மின்னனு வாக்குப்பதிவு எந்திரத்துடன் தொடர்பு படுத்துவது வாக்கு எண்ணிக்கையின்போது முற்றிலுமாக நீங்கிவிடும் எனறும் அவர் தெரிவித்துள்ளார் மறைன்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது

தில்லியில் அவரது நினைவிடமான வீர்பூமியில் ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி தலைவர் திருமதி சோனியாகாந்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முக்ஜி முன்னா்ள குடியரசு துணைத்தலைவா் திரு ஹமீத் அன்சாரி முன்னாள் பிரதமா் டாக்டர் மன்மோகன்சிங் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடியும் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் அவர் உயிர்நீத்த இடமான ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின மூத்த தலைவர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாள் பயங்கரவாத எதிர்ப்பு தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது

சத்திஷ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் வைத்த கண்ணிவெடி தாக்குதலில் பாதுகாப்புப்படை வீரர்கள் இருவர் காயமடைந்தனர் பஸ்தார் பகுதியில் இன்று இந்த சம்பவம் நிகழ்ந்தது மாவோயிஸ்ட்டுகள் தேடி கண்டுபிடிக்கும் பணியில் பாதுகாப்புப் படையினர் ஈடுபட்டிருந்தபோது கண்ணிவெடியை மாவோயிஸ்ட்டுகள் வெடிக்கச் செய்தனர் இதையடுத்து அந்த பகுதிக்கு கூடுதல் வீரர்கள் அனுப்பப்பட்டுள்ளனர்

புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் மூத்த அதிகாரிகள் கலந்துகொள்ள உள்ளனர் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை வெளியிடுவதற்கு முன்பு எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் இன்று ஆலோசிக்கப்படவுள்ளது அஸ்ஸாம் தலைநகர் குவாஹாத்தியில் நடைபெற்று வரும் இந்திய ஒப்பன் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை மேரிகோம் இன்று தனது திறமையை வெளிப்படுத்தவுள்ளார்